இன்று கிரு இமாச்சலப்பிரதேசத்தில் திறந்துவைத்தாா் இதன் முலம் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரிவாஜ்பாயின் கனவுநனவாகிஉள்ளதாகபிரதமர் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் இந்தநோய்த்தொற்றுதடுப்புப்பணிகள் சிறப்பாகமேற்கொள்ளப்பட்டுவருவதாகசுட்டஅமைச்சர் திரு

சண்முகம் கூறியுள்ளார்

போட்டியில் இன்றுநடைபெறஉள்ள ஆட்டங்களில் பெங்களுருஅணி ஐபி

கிரிக்கெட் ராஜஸ்தான் அணியையும் தில்லிஅணி கொல்கத்தாஅணியையும் எதிர்கொள்கின்றன

நரேந்திரமோடி இமாச்சலப்பிரதேசத்தில் இன்றுதிறந்துவைத்தாா் அடல் கரங்கப்பாதைஎனபெயரிடப்பட்டுள்ள இந்தகரங்கப்பாதைதிறப்பு விழாவில் பேசியஅவர் நாட்டின் எல்லைட்டமைப்பிற்கு இந்தஅடல் கரங்கப்பாதை புதிதாகவலுசேர்த்திருப்பதாககூறினார் சர்வதேசதரத்திலானஎல்லைகட்டமைப்பு வசதிகளுக்குஉதாரணமாக இந்தசுரங்கப்பாதைதிகழ்கிறதுஎன்றும் அவர் கூறினார் இணைப்பு வசதிகளைஏற்படுத்துவது வளர்ச்சிக்குஅடிப்படைதேவையாகிறதுஎன்றும் அவர் தெரிவித்தார் எல்லைபகுதிகளில் சாலைவசதிகளைமேம்படுத்துவது பாதுகாப்பு படையினருக்குஉதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதபோன்றஎல்லைகுதிமேம்பாட்டுத் திட்டங்கள் முன்னா் கிடப்பில் போடப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார்

நாட்டின் பாதுகாப்பைதவிர இதரஎந்தபிரச்சனைகளும் பெரிதல்லஎன்றும் பிரதமர் கூறினார்

எல்லைபாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவீரர்களுக்கும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும் இந்தகரங்கப்பாதைஅர்ப்பணிக்கப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்தநிகழ்ச்சியில் பேசிய இமாச்சலப்பிரதேசமுதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் உலகளவில் பெருமைமிக்கசரங்கப்பாதையைகொண்டபெருமை திரு தங்கள் மாநிலத்திற்குகிடைத்திருப்பதாகதெரிவித்தார்

ஜெயராம் தாக்கூர் தெரிவித்தார்

கஜேந்திரசிங் ஷெகாவத் தொடங்கிவைத்துள்ளார் இந்த இயக்கத்தைமாநில அரசுகள் முழுமையாகபயன்படுத்திகொள்ளவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் மாணவர்களுக்குபாதுகாப்பானகுடிநீர் வசதிகிடைப்பதற்குமத்தியஅரசுஉயர் முன்னுரிமைஅளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் பஞ்சாயத்துஅமைப்புகள் மூலம் இந்த இயக்கம் செயல்படுத்தபடுவதாகவும் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் தெரிவித்தார் ஹரியானா பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசமாநிலங்களில் நெல்கொள்முதல் நடவடிக்கைகள் சுமூகமாகநடைபெற்றுவருவதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

வங்கிதவணையைதிருப்பிசெலுத்துவதற்காகவழங்கப்பட்ட ஆ மாதகாலஅவகாசத்திற்குவட்டியைதள்ளுபடிசெய்யதயாராகஉள்ளதாகமத்தியஅரசுஉச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது தொடர்பானவழக்கில் மத்தியஅரசுதாக்கல் செய்துள்ளபிரமாணப் பத்திரத்தில் இது இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

நோய்த்தொற்றுக்கானமருந்துகண்டுபிடிக்கப்படும் வரைமுகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியைபின்பற்றுவதுபோன்றவற்றைபொதுமக்கள் முழுமையாககடைபிடிக்கவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார்

மத்திய மாநிலஅரசுகள் மேற்கொண்டஒருங்கிணைந்தநடவடிக்கைகளே இதற்குகாரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இந்தநோய்த்தொற்றைகண்டறிவதற்கானபரிசோதனைஉ பகரணங்களும் தடுப்பு பணியில் பயன்படுத்தப்படும் முகக்கவசம் பாதுகாப்பு உடைபோன்றவைகளும் தற்போதுஅதிகளவில் நாட்டில் உற்பத்திசெய்யப்படுவதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் சுகாதாரமானவாழக்கைமுறைக்குகாந்தியின் கொள்கைகள் வழிகாட்டியாகஉள்ளதுஎன இந்தியமருத்துவஆராய்ச்சிக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் பல்ராம் பார்கவாகூறியுள்ளார் காந்திஜெயந்தியையொட்டிநடைபெற்றநிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் தற்போதுஎழுந்துள்ளசவாலானசூழ்நிலையில் காந்தியின் கொள்கைகள் நமக்குஉதவிகரமாகஉள்ளதுஎன்றுகூறினார் பொதுமற்றும் பணியிடங்களில் முகக்கவசம் கண்டிப்பாகஅணியவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தனிநபர் இடைவெளியைபின்பற்றுவதன் மூலம் இந்தநோய்த்தொற்றுபரவலைகட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தநோய்த்தொற்றைகண்டறிவதற்காகமேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரிக்கப்பட்டுவருவதாகவும் டாக்டர் பல்ராம் பார்கவாகூறினார்

சண்முகம் கூறியுள்ளார் இன்றுவிழுப்புரத்தில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் இப்பணிகளைபிரதமரேபாராட்டி இருப்பதாகவும் தெரிவித்தார் இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தவறானகுற்றச்சாட்டுகளைதமிழகஅரசுக்குஎதிராகதெரிவித்துவருவதாகவும் சிவி

வேலுமணிகூறியுள்ளார்

எல்கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டுஆட்டங்கள் நடைபெறஉள்ளன